அளித்துள்ளா் பஞ்சாபில் உள்ளகர்தார்பூர் தேராபாபாநானக்கில் ஒருங்கிணைந்தசோதனைச் சாவடியைபிரதமர் திருநரேந்திரமோடிநாளைதிறந்துவைக்கிறார் அயோத்திவழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கூள்ளநிலையில் உத்தரப்பிரதேசஉயர் அதிகாரிகளுடன் தலைமநீதிபதிதிரு ரஞ்சன் கோகாய் இன்றுஆவோசனைநடத்தினாா்

செய்யப்பட்டுள்ளது இனிவிரிவானசெய்திகள் மகாராஷ்டிராமுதலமைச்சா் திருதேவேந்திரபட்நாவிஸ் தமதுபதவியைராஜினாமாசெய்துள்ளாா் மகாராஷ்டராசட்டப்பேரவையின் பதவிக் காலம் நாளையுடன் முடிவடைகிறது

பஞ்சாபில் உள்ளகர்தார்பூர் தேராபாபாநானக்கில் ஒருங்கிணைந்தசோதனைச் சாவடியைபிரதமர் திருநரேந்திரமோடிநாளைதிறந்துவைக்கிறார் முன்னதாகசுல்தான்பூர் லோதியில் அமைந்துள்ளபெர் சாஹிப் குருத்துவாராவில் அஞ்சலிசெலுத்தும் பிரதமர் தேராபாபாநானக்கில் நடைபெறும் பொதுக் கூட்டத்திலும் கலந்துகொள்கிறார் ஒருங்கிணைந்தசோதனைச் சாவடியைதிறந்துவைப்பதன் மூலம் இந்திய புனிதபயணிகள் பாகிஸ்தானில் உள்ளக்தாா்பூர் வழிபாட்டுதலத்திற்குஎளிதில் செல்ல முடியும் என்றுதிருநரேந்திரமோடிகூறினாா்

அயோத்திதொடர்பானவழக்கில் வெளியாகஉள்ளதீர்ப்பு சமூகத்தின் அனைத்துப் ஏற்றுக்கொள்ளும் வகையிலும் மதிக்கும் வகையிலும் இருக்கும் எனதாம் நம்புவதாகமத்தியஅமைச்சா் திருமுக்தார் அப்பஸ் நக்விகூறியுள்ளார் கொச்சியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்தவிவகாரத்தில் கொண்டாடப்படுவதற்கோதோல்விஎனபொங்கிஎழுவதற்கோஅவசியம் இல்லைஎன்றும் தெரிவித்துள்ளார்

இந்த மூவருக்கும் இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் எனதகவல் வெளியாகியுள்ளது பாதுகாப்பு குறித்தமுழுமையானஆய்வு நடத்தப்பட்டதைஅடுத்தமுன்னாள் பிரதம் ராஜுவ் காந்தியின் குடும்பத்தினரான இவர்களுக்குஅளிக்கப்பட்டுவந்தசிறப்பு பாதுகாப்பு பிரிவு திரும்பப் பெறப்பட்டுள்ளது

தொடர்பானவழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கூள்ளநிவையில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளஉயர் அதிகாரிகளுடன் தலைமைநீதிபதிதிரு ரஞ்சன் கோகாய் ஆலோசனைநடத்தினார் செயலாளர் இதில் உத்தரப்பிரதேசஅரசுதலைமைச் திருராஜேந்திரகுமார் திவாரிமற்றம் காவல்துறைதலைமை இயக்குனர் திரு ஓ பிசிய் ஆகியோர் கலந்துகொண்டனர்

இதனைபொட்டி அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் அமைதியைநிலைநாட்டும் வகையில் மத்தியஅரசுமற்றும் உத்தரப்பிரதேசஅரசும் நடவடிக்கைஎடுத்துவருகிறது இதேபோலமக்கள் அமைதிகாக்குமாறு இந்துமற்றும் இஸ்லாமியமதத் தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்

புயலைஎதிர்கொள்வதுகுறித்துதேசியபேரிடர் மேலாண்மைகுழுவினருடன் புல் புல் அமைச்சரவைசெயலாளர் திரு ராஜுவ் குப்தா இன்றுஆலோசனைநடத்தினார் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாகடற்கரையோரமாவட்டங்களை புல்புல் தாக்கக்கூடும் எனஅறிவிக்கப்பட்டுள்ளது

அதேநேரத்தில் மத்தியஅரசின் சார்பில் தேவைப்படும் அனைத்தஉதவிகளும் அளிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் பகுதிகளில் உள்ளமக்கள் பாதுகாப்பான தாழ்வானப் இடங்களுக்குசெல்லுமாறுமேற்குவங்கமாநிலஅரசுகேட்டுக்கொண்டுள்ளது

மேலும் கடலோரகாவல்பளட இந்தியகப்பல் படை ரானுவம் மற்றும் விமானப் படையைச் சேர்ந்தவர்கள் மீட்பு பணிக்காகநிறுத்தப்பட்டுள்ளனர் வங்ககடலில் உருவாகியுள்ள புல்புல் புயல் நாளைஅல்லதுநாளைமறுநாள் பங்களாதேஷில் தாக்கக்கூடும் எனவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

புயல் காரணமாக பங்களாதேஷ் துறைமுகபகுதிகளில் பலத்தகாற்றுவீசக்கூடும் என்பதால் மீனவா்கள் மீன்பிடிக்ககடலுக்குசெல்லவேண்டும் எனவானிலைஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

அலுவலகவளாகங்கள் ஆகியவற்றைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுதிறந்துவைத்தார்

இதற்கிடையே மதுரைமீனாட்சிஅம்மன் திருக்கோவிலில் பக்தர்களுக்குவிடையில்லாலட்டு பிரசாதம் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைத்தார்